செயல்படுத்தப்பட உள்ள தொழில் முதலீட்டுகளுக்கான ஒப்பந்தங்களில் இன்று கையெழுத்திட்டாா்

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளாா்

உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார்

ஆலோசனை நடத்தி வருவதாக மத்திய உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார்

முன்னேறியுள்ளார்

ஈரோடு மாவட்டத்தில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படவுள்ள உயாமட்ட பாலத்திற்கும் அவா் அடிக்கல் நாட்டினார் நோய் பரவாமல் தடுக்க காய்ச்சலுக்கான அறிகுறி தென்பட்டவுடன் மருத்துவரை அனுகுமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டா விஜயபாஸ்கள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார்

ரத்த தட்டனுக்களிள் எண்ணிக்கைய கண்டறியும் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கு சென்று வந்தவுடன் தவறாமல் கைகளை நன்றாக கழுவ வேண்டுமென்றும் தண்ணீர் தேங்காமல் கற்றப்புறத்தை தூய்மையாக வைக்குமாறும் டாக்டர் விஜயபாஸ்கள் வலியுறுத்தினார் டெங்கு பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டுமென்ற முறையீட்டை நீதிபதிகள் திரு எம் சத்திய நாராயணன் திரு சேஷசாயி அம்வு மறுத்துவிட்டது பள்ளிகளில் விடுமுறை நாட்களில் ஓய்வுபெற்ற தமிழ் ஆசிரியர்களைக் கொண்டு பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை பாதகாக்கும் வகையில் அது தொடர்பான வகுப்புகளை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டு மணி நேரம் இந்த வகுப்புகளை நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகே அமல்படுத்தப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தாா் தமிழகத்தில் திரைப்படங்களுக்கான டிக்கெட்களை ஆன்லைள் மூலம் விற்பனை செய்வது தொடர்பான இரண்டாம் கட்ட ஆலோசனைக் கூட்டம் மாநில அமைச்ச் திரு கடம்பூர் ராஜூ தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசின் பல்வேறு துறை அதினாிகள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் கலந்து கொண்டார் ரயில்வே துறையில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனை தனியாரிடம் விடுவது குறித்து விவேக் தேவ்ராய் குழுவின் பரிந்துரர்களை மத்திய அரசு முற்றிலும் நிரானிக்க வேண்டுமென்று இந்திய கம்யுனிட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் வலியுறத்தியுள்ளார் தமிழகத்தில் மின் இணைப்பு வழங்குவதற்கான கட்டண உயர்வை மாநில அரசு கைவிட வேண்டுமென்றும் அவர் அறிக்கை ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார் காவிரி ஆற்றில் கூடுதல் தண்ணீர் செல்வதால் கரையோரப் பகுதிகளில் விசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் தருமபுரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் இயற்கை இடற்பாடுகளை உடனுக்குடன் தெரிவிப்பதற்காக சிறப்பு கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி மல்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் அரியலூர் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் அதிக அளவு செல்வதால் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றும் நீர் நிரம்பியுள்ள குளங்கள் ஏரிகளில் குளிக்க வேண்டாம் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் திரு வினய் கேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் தொடர் கனமழழ காரணமாக திருமணி முத்தாற்றின் குறுக்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சேதமடைந்த இரண்டு பாலங்களை சீரமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அரசுமுறைப் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி நியூயார்க்கில் இன்று ஈரான் அதிபர் திரு ஹசன் ரவ்ஹானி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார் இக்கூட்டத்தில் வா்த்தகம் ளிசக்தி கடல்சார் போக்குவரத்து போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சைப்ரஸ் நாட்டின் அதிபர் திரு நிகோஸ் அனஸ்தாசியேடஸ் யும் பிரதமர் சந்தித்து பேசுகிறார் கிரிஸ் நாட்டு பிரதமர் கிரியகோஷ் மித்ஸோ தாக்கீஸையும் சந்தித்து இருதரப்பு ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

சா்வதேச அளவில் இந்தியாவின் நிலையை வலியுறுத்துவதற்காக பெல்ஜியம் நியுசிலாந்து அா்மீனியா மற்றும் எஸ்ட்டோனியா நாடுகளின் தலைவர்களையும் திரு நரேந்திரமோடி சந்தித்து பேசினார் வெளியுறவுத்துறை அமச்சர் திரு ஜெய்சங்கள் சீனா குவைத் மற்றும் பெலாரஸ் நாடுகளின் தலைவா்களை சந்தித்து வளைகுடா நாடுகளின் நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாள திரு ரவீஸ் குமார் தெரிவித்துள்ளார் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் விவசாயிகள் வா்த்தன்கள் மற்றும் சரக்கு கையாள்பவர்களுடன் மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக மத்திய உணவு அம்ச்சா் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் வெங்னயம் உற்பத்தி கையிருப்பு சந்தை நிலவரம் போன்றவை குறித்து ஆய்வு செய்வதற்காக இணைச் செயலாளர்கள் நிலையிலான அதிகாரிகள் மகாராஷ்டிராவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தாா் ஹரியானா மற்றும் வெங்காயம் உற்பத்தியாகும் இதர மாநிலங்களில் உள்ள நிலவரம் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறினார் வெங்காயத்தின் தேவை குறித்து மாநில அரசுகள் மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறைக்கு உரிய வேண்டுகோள் அனுப்பும்பட்சத்தில் அதற்னான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்தார்

நீண்டநாள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும என்று வாழ்த்துவதாக பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் னங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பலர் டாக்டர் மன்மோகன் சிங்கிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினா் இன்று ஆய்வு செய்தனர்

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மகளிர் இரண்டாவது டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது சூரத்தில் இரவு ஏழு மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது

சென்னையில் நடைபெற்ற அச்சங்கத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பாட்ளா அணி அணியை எதிர்கொள்கிறது